பயணமாக இன்றுபுறப்படுகிறார் முத்ரா வங்கிக் கடன் திட்டத்தின்கீழ் பயன்பெற்ற பயனாளிகளிடையே பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காணொலிக் காட்சி மூலம் உரையாற்றுகிறார்

குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் இரண்டு நாள் பயணமாக குஜராத் மற்றும் மகாராஷ்டிர மாநிலங்களுக்கு இன்று புறப்படுகிறார் சர்வதேச எல்லை மற்றும் எல்லை கட்டுப்பாட்டுக்கோட்டுப் பகுதியில்பதுங்கு குழிகள் அமைக்கும் பணிகளை துரிதப்படுத்தமாறு உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அறிவுறுத்தியுள்ளார் பிரதமா் திரு நரேந்திரமோடி அரசுமுறை பயணமாக இந்தோனேஷியா மலேசியா சிங்கப்பூர் நாடுகளுக்கு இன்றுபுறப்படுகிறார் ஐந்து நாள் பயணம் மேற்கொள்ளும்அவர் அந்நாட்டு தலைவர்களுடன் பல்வேறு துறைகள் குறித்து பிரதமர் பேச்சு நடத்துகிறார் ஆசியான் உறுப்பு நாடுகளில் உள்ள பத்து நாடுகளுடன் இருதரப்பு உறவை வலுப்படுத்த இந்த பயணம் முக்கியத்துவம் பெறுகிறது

பிரதமரின் இந்த பயனத்தின் மூலம் இருநாடுகளுக்கிடையே வர்த்கத்தை ஊக்குவிக்கவும் தொடர்பை அதிகரிக்கவும் வழி ஏற்பட்டுள்ளது நாளை மறுநாள் சிங்கப்பூர் செல்லும் வழியில் மலேசியாவில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மலேசிய பிரதமர் டாக்டர் மகாதீர் முகமதுவை சந்திக்கிறார்

முத்ரா வங்கிக் கடன் திட்டத்தின்கீழ் பயன்பெற்ற பயனாளிகளிடையே பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காணொலிக் காட்சி மூலம் உரையாற்றுகிறார் பிரதமரின் செயலி மூலம் மக்கள் அவருடன் உரையாட ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த நிகழ்ச்சியை காலை மணி ஒன்பது முப்பது முதல் தூர்தர்ஷனில் காணலாம் இது குறித்து மத்திய நிதியமைச்சர் திரு பியூஷ் கோயல் வெளியிட்டுள்ள டுவிட்டர் செய்தியில் முத்ரா வங்கிக்கடன் பெற்ற பயனாளிகளின் அனுபவங்களை தெரிந்து கொள்ளவும் அவர்களை ஊக்கப்படுத்தவும் பிரதமர் உரையாடவுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் முன்னதாக நேற்று இலவச எரிவாயு இணைப்பு பெற்ற பயனாளிகளிடையே பிரதமர் உரையாற்றினார் சிபிஎஸ்இ பத்தாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் இன்று மாலை நாள்கு மணிக்கு வெளியிடப்படுகின்றன

சிபிஎஸ்இ இணையதளத்துடன் பதிவு செய்துள்ள பள்ளிகள் தங்கள் இ மெயில் மூலமும் தேர்வு முடிவுகளை தெரிந்து கொள்ளலாம்

இது குறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் ஆயுஷ் அமைச்சக செயலாளர் திரு வைத்திய ராஜேஷ் கொட்டேச்சா இதற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ளதாகவும் நிஷற்ச்சிக்கான ஏற்பாடுகளை அவர் செய்து வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது இது தொடர்பாக உத்ராகண்ட் தலைமைச் செயலாளரை சந்தித்து நிகழ்ச்சி தொடர்பான ஏற்பாடுகள் குறித்து திரு கொட்டேச்சா விவாதித்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசியல் கட்சிகள் தகவல் அறியும் உரிமைச் சுட்டத்திற்கு உட்பட்டவர்கள் என்று மத்திய தகவல் ஆணையம் கூறியுள்ளதோடு உடன்படுவதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது

அரசியல் கட்சிகள் பெரும் நன்கொடைகள் அதன் தணிக்கை செய்யப்பட்ட நிதிநிலை அறிக்கை ஆகியவை தேர்தல் ஆணையத்திடம் ஆண்டுதோறும் தாக்கல் செய்யப்படுவதாகவும் அவை ஆணையத்தின் வலைதளத்திலும் வெளியிடப்படுகிறது என்றும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது தமிழக சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடரின் இரண்டாம் பகுதி இன்று தொடங்குகிறது

அதன்பின்னா் பேரவை மறுதேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது இந்நிலையில் இந்தக் கூட்டத்தொடரில் தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு விவசாயிகள் பிரச்சிளை உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை எழுப்ப திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளன குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் இரண்டு நாள் பயணமாக குஜராத் மற்றும் மகாராஷ்டிர மாநிலங்களுக்கு இன்று புறப்படுகிறார் சூரத்தில் இன்று நடைபெறும் உடல் தாள நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார் வீர் நர்மாத் பல்கலைக்கழகத்தில் நடைபெறும் பட்டமளிப்பு விழா நிகழ்ச்சியிலும் அவர் பங்கேற்கிறார் அப்போது இஸ்ரோ முன்னாள் தலைவர் டாக்டர் கிரண் குமாருக்கும் நோபள் பரிசுப்பெற்ற திரு கைலாஷ் சத்யார்த்திக்கும் சந்தோக்பா மனிதநேய விருதை வழங்குகிறார்

புனேயில் டாக்டர் அம்பேத்கரின் சிலையை திறந்து வைக்கிறார் பின்னர் சாதுவாஸ்வானி சர்வதேச பள்ளியையும் திரு ராம்நாத் கோவிந்த் தொடங்கி வைக்கிறார் ஈரான் வெளியுறவு அமைச்சர் திரு முகமது ஜாவேத் ஜரிஃப் புதுதில்லியில் நேற்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி சுஷ்மா சுவராஜை சந்தித்து பேசினார் இது குறித்து வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இருதரப்பு பிராந்திய மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்து இரு தலைவர்களும் விவாதித்ததாக கூறப்பட்டுள்ளது ஈரான் அதிபர் திரு ஹசன் ரோகானி இந்தியா வருகைதரும்போது எடுக்கப்பட வேண்டிய அம்சங்கள் குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இருநாடுகளுக்கு இடையேயான உறவு எரிசக்தி வர்த்தகம் மக்களிடையே தொடர்பை மேம்படுத்துதல் உள்ளிட்டவை குறித்து விவாதிக்கப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது ஈரான் அனுஆயுத ஒப்பந்தத்திலிருந்து அமெரிக்கா வெளியேறிய பிறகு ஈரான் மேற்கொண்டுவரும் கூட்டு நடவடிக்கை திட்டம் குறித்தும் ஈராள் வெளியுறவு அமைச்சர் எடுத்துரைத்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சர்வதேச எல்லை மற்றும் எல்லை கட்டுப்பாட்டுக்கோட்டுப் பகுதியில் பாகிஸ்தான் படையினரின் தாக்குதலிலிருந்து பொது மக்களை பாதுகாப்பதற்காக பதுங்கு குழிகளை அமைப்பதற்கான பணிகளை துரிதப்படுத்துமாறு உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அறிவுறுத்தியுள்ளார் புதுதில்லியில் நேற்று ஜம்மு காஷ்மீர் விவகாரம் குறித்து ஆய்வு நடத்திய அவர் இவ்வாறு தெரிவித்தார்

ரம்ஜான் மாதத்தில் ரானுவ நடவடிக்கைகள் நிறுத்தப்பட்டதள் காரணமாக கல்வீச்சு சம்பவம் தவிர்க்கப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திருப்தி தெரிவித்துள்ளார் எல்லை தாக்குதலின்போது கால்நடைகளை இழந்தவர்களுக்கு இழப்பீட்டுத் தொகையை முப்பதாயிரம் ரூபாயிலிருந்து ஐம்பதாயிரம் ரூபாயாக அதிகரிக்கவும் திரு ராஜ்நாத் சிங் அறிவுறுத்தினார் ஜம்மு காஷ்மீர் காவல் துறையில் இரண்டு புதிய பட்டாலியன்களை ஏற்படுத்தவும் திரு ராஜ்நாத் சிங் அறிவுறுத்தியுள்ளார் இதற்கான ஆள்சேர்ப்பு பணிகள் அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் நிறைவுபெறும் என்றும் தெரிவித்துள்ளார்

விவசாயிகளுக்கான சரக்கு மற்றும் சேவை வரிச் சுட்டத்தில் எந்த மாற்றமும் இல்லை என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது இது தொடர்பாக நிதித்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வேளாண்மை காடு வளர்ப்பு மீன்பிடி மற்றும் கால்நடை பராமரிப்பு ஆகியவற்றுக்கு வழங்கப்படும் ஆதார சேவைகளுக்கு ஜிஎஸ்டி யிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது

விவசாயிகள் தொடர்பாக ஜிஎஸ்டி சுட்டத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் இது அடுத்த மாதத்திலிருந்து நடைமுறைக்கு வர இருப்பதாகவும் ஊடகங்களில் செய்திகள் வெளியானதை அடுத்து நிதித்துறை அமைச்சகம் இவ்வாறு தெளிவுபடுத்தியுள்ளது மேலும் ஜிஎஸ்டி பதிவிலிருந்து விவசாயிகளுக்கு முழு விலக்கு அளிக்கப்பட்டுள்ளதாகவும் நிதித்துறை தெரிவித்துள்ளது இந்தியா பாகிஸ்தான் சர்வதேச கடல் எல்லைதாண்டி மீன்பிடித்ததாக கைது செய்யப்பட்டு இருநாட்டு சிறைகளிலும் அடைக்கப்பட்டுள்ள மீனவர்களை விடுவிக்கவும் அவர்கள் தங்கள் நாடுகளுக்கு திரும்பவும் வழக்கமான நடைமுறை கொள்கையை அமைக்க வேண்டும் என்று இந்தியா பாகிஸ்தானிடம் தெரிவித்துள்ளது இது குறித்து புதுதில்லியில் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் புதுதில்லியில் நடைபெற்று வரும் இருநாட்டு கடலோர காவல்படை அதிகாரிகளின் கூட்டத்தில் இது குறித்து விவாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இக்கூட்டத்தில் மீனவர்கள் எல்லைதான்டுதல் கடல் தேடுதல் நடவடிக்கையில் இருநாடுகளுக்கிடையே ஒத்துழைப்பை மேற்படுத்ததல் மீட்புப் பணிகள் மற்றும் கடல் பகுதியில் நிலவும் கற்றுச்சூழல் கேட்டை தவிர்த்தல் ஆகியவை குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக இந்திய கடவோர காவல்படை தலைமை இயக்குநர் திரு ராஜேந்திர சிங் தெரிவித்துள்ளார் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு மாநாட்டில் பங்கேற்குமாறு ஈரானுக்கு சீனா அழைப்பு விடுத்துள்ளது ஈரான் அனுஆயுத கொள்கையிலிருந்து அமெரிக்கா விலகிய பிறகு ஈரான் மீது தடைவிதிக்க அந்நாடு முயற்சித்து வரும் நிலையில் சீனா ஈரான் அதிபர் திரு ஹசன் ரோகானை இவ்வாறு கேட்டுக்கொண்டுள்ளது இது குறித்து சீன வெளியுறவு அமைச்சர் திரு வாங் யி செய்தியாளர்களிடம் கூறுகையில் ஈரான் அதிபர் திரு ரோகாளி சீள வருகையின்போது கிங்டாவில் நடைபெறம் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு மாநாட்டில் பங்கேற்பார் என்று எதிர்பார்ப்பதாக தெரிவித்துள்ளார்